ஏராளமான உயிர்களை பாதுகாத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கடமையாற்றும் போது உயிர்நீத்த காவல் துறையினரை கௌரவிக்கும் விதமாக இன்று காவல் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது

சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தொடர்பாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி இன்று ஆலோசனை நடத்தினார்

பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

கடந்த ஏழு மாதங்களில் ஏழாவது முறையாக நாட்டு மக்களுக்கு நேற்று உரையாற்றி பிரதமா் மனித குலத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் முயந்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தடுப்பூசி தயாரிப்பதில் இந்திய விஞ்ஞானிகளும் வேறு சில நாடுகளின் விஞ்ஞானிகளும் பணியாற்றி வருவதை சுட்டிக்காட்டினார் விரைவில் தடுப்பூசி தயாராகிவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமா் அனைத்து குடிமக்களுக்கும் தடுப்பூசி கிடைப்பதற்கான விரிவான திட்டத்தை அரசு தயாரித்து வருகிறது என்று குறிப்பிட்டா் பெருமளவு மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கோவிட் நோய் தொற்று பரவாமல் தடுக்க தன்ளலமற்று பாடுபடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஊழியர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் விழாக்காலங்கள் நெருங்கி வருவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தடுப்பூசி தயாரிக்கப்படும் வரை மன நிறைவு கொள்ளக்கூடாது என்றும் முக கவசம் அணிதல் கை களை சுத்தம் செய்தல் தனிநபர் இடைவெளியை களடபிடித்தல் ஆகியவற்றை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டுமென்றும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்

நாடு முழுவதும் நிலைமை மேம்பட்டிருப்பதற்கு பாராட்டு தெரிவித்த அவர் பொருளாதார செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பு இருப்பதாகவும் அவர் கூறினார்

நாட்டு மக்களிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றும்போது சரியான அறிவுரைகளை வழங்கி இருப்பதாகவும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டு

காவலர்கள் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நாட்டுக்கு அவர்கள் செய்த பெரும் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் காவலர் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாடு முழுவதும் உள்ள காவல் துறையினருக்கும் அவா்களின் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகக் கூறியுள்ளாா் கடமையின்போது உயிர்த்தியாகம் செய்துள்ள அனைதது காவல்களுக்கும் அவர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இவர்களின் தியாகமும் சேவையும் எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

அவர்களின் விடா முயற்சி மற்றும் மக்களுக்கு உதவி செய்ய தயாா் நிலையில் இருப்பதற்காக நாடு பெருமிதம் கொள்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கடனம ஆற்றும்போது உயிர்த்தியாகம் செய்த காவல்துறையினருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர்கள் நினைவிடத்தில் காவல்துறை தியாகிகளுக்கு இன்று அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவா் மனித ஆற்றலுடன் தொழில்நுட்பத்தை இணைப்பதள் மூலம் எல்லைப்பகுதியை வலுப்படுத்துவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது என்றார்

காவலர் நினைவு தினமான இன்று சென்னையில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஏ கே திரிபாதி காவலர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலத்தினார் திருச்சியில் உள்ள தேசிய தொழிநுட்ப கல்விக் கழகத்தின் வேதியியல் பொறியியல் துறைக்கான பொன்விழா கட்டிடத்தை னணொலி காட்சி வாயிலாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் திறந்து வைத்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் ஒவ்வொரு மாணவரும் கிராமப்புற குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு கல்வி அளிக்குமாறு அழைப்புவிடுத்தார் இதனை செய்வதன் மூலம் வரும் ஆண்டுகளில் நாடு மேலும் முன்னேற்றம் அடையும் என்று அவர் குறிப்பிட்டா் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ்

இந்த நிகழ்ச்சியில் தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் நிர்வாகிகள் வாரியத்தின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் பட் இயக்குநர் டாக்டர் மினிசாஜி தாமஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழகத்திற்கு கூடுதல் முதலீடுகளை உறுதி செய்ய முதலீட்டு வசதிகளை மேம்படுத்துவது அனுமதிகள் வழங்குவதை விரைவுபடுததுவதுவதற்னன உயர்நிலை அதிகாரக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது

இந்த முதலீடுகளுகளை செயல்படுத்த நிலுவையில் உள்ள வசதிகளை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழல் அனுமதி போன்றவற்றை விரைவுபடுத்தவும் இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் ஒருபகுதியாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினா் திரு சிவ சுப்ரமணியம் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

வேட்பு மனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தேசிய ஜனநாயகக் கூட்டணி மற்றும் மன கூட்டணி தலைவர்களும் மேற்கொண்டு வருகின்றனர் பக்ஸார் அரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் பேசிய பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா மகா கூட்டணி புனிதமற்ற கூட்டணி என்று குறை கூறினார் காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் பிரிவினைவாதிகள் மற்றும் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவோரின் மொழியில் பேசுவதாக அவர் குற்றம்சாட்டினார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்ற காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு ரன்தீப்சிங் கர்ஜேவாலா பீகாரில் முறையற்ற ஆட்சிக்கு பிஜேபி யும் ஐக்கிய ஜனதாதளமும்தான் பொறுப்பு என்று குறை கூறினார் லடாக் யுனியன் பிரதேசத்தின் லே பகுதியில் பொது கவுன்சிலுக்கான தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன லடாக் தன்னாட்சி மலைப்பகுதி மேம்பாட்டு கவுன்சில் தேர்தலில் முதல் முறையாக மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும்